எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

எஸ்டி சுட்டத்தில் திருத்தம் செய்து தமிழக அரசு பிறப்பித்த அவசரச் சுட்டத்திற்கு ஆளுநர்

பன்வாரிவால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார்

குறைவாகவே உள்ளது என்று அமைச்ச் டாக்டர்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

தமிழகத்தில் ரம்ஜான் நாளை கொண்டாடப்படும் என்று மாநில அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அய்யூப் அறிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் ஊரடங்கை முழுமையாக தளர்த்துவது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் முடிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் நேற்று அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சென்னை மாநகரைப் பொறுத்தவரை குறிப்பிட்ட சில பகுதிகளில்தான் இந்த நோய்த்தொற்று அதிகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார் ஊரடங்கு காரணமாக எவ்வித பாதிப்பும் இன்றி அத்தியாவசியப் பொருட்கள் அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதற்கு தமது அரசு துணை நிற்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார்

ஜிஎஸ்டி சுட்டத்தில் திருத்தம் செய்து தமிழக அரசு பிறப்பித்த அவசரச் சுட்டத்திற்கு ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார்

எஸ்டி கணக்கு சம்ப்பிக்க காலஅவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இதற்காக மத்திய அரசு சுட்டத்திருத்தம் செய்துள்ள நிலையில் மாநில அரசுகளும் இது தொடர்பான சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்த முடியாத நிலையில் இது தொடர்பாள தமிக அரசின் அவசரச் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக மாநில அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் புதுக்கோட்டையில் நேற்று கோவிட் நல்வாழ்வு மையத்தினை ஆய்வு செய்த பின்னர் அங்கு சிகிச்சை பெற்றுவரும் நபர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக பேசினார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட குடிசைப் பகுதிகளில் தொண்டு நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த்தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று அவர் ஆய்வு நடத்தினார்

சென்னையில் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற பல்வேறு உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ள இரண்டு லட்சம் பேருக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை களப்பணியாளர்கள் வீடுகளுக்கே சென்று வழங்குவார்கள் என்றும் அவர் கூறினார் கிராமப்புற மாணவர்களுக்காக அரசு கல்லூரியில் புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சா் திரு

அன்பழகன் கூறியுள்ளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அரசு கல்லூரிகளில் போதுமான அளவு வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் மேலும் தேவையான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குமார் இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு மின்துறை அமைச்ச் திரு தங்கமணி நேற்று அடிக்கல் நாட்டினார் முடிவுற்ற பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார்

வெளிமாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகை தருபவர்களுக்கு உரிய சோதனை நடத்தப்படுவதால் மாவட்டத்தில் நோப்த்தொற்று கட்டுக்குள் இருப்பதாக செய்தி மக்கள் தொடா்புத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் கோவில்பட்டியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

பிரித்தி சுதன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினாா் எளிதில் நோய்த்தொற்றுக்கு ஆளாகும் மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உடனடியாக பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்

மாநிலத்தில் உள்ளஅனைத்து ரெயின்போ பண்பலைகளும் இதனை அஞ்சல் செய்யும்

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

கோத்தபய ராஜபக்சேவுடன் தொலைபேசியில் அவர் பேசினார்

ஐூக்நாத்துடன் நேற்று தொலைபேசியில் பேசிய பிரதமர் திரு

கலாச்சார ரீதியாக மொரிஷியசுடன் நெருக்கமாக உறவுகளை கொண்டுள்ள இந்தியா கடினமான இந்த காலக்கட்டத்தில் இந்தியா அந்நாட்டின் மக்களுக்கு ஆதரவாக நிற்கும் என்று கூறினார் உள்நாட்டு விமான சேவையை நாளை முதல் இயக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாளை முதல் அடுத்த மூன்று மாதங்களில் படிப்படியாக எட்டாயிரம் விமான சேவைகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது அடுத்த மூன்று மாதங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச விமான பயணக் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் என்று மாநில அரசின் தலைமை காஜி சலாவுதீன் முகமது அய்யூப் தெரிவித்துள்ளார்